செய்யப்படுகிறது

பணியிடங்களைநிரப்பிக்கொள்ளமாநிலஅரசுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் அனுமதிஅளித்துள்ளது

திருநாராயணசாமிதமதுபதவியைராஜிநாமாசெய்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் தமிழகஅரசின் வரும் நிதிஆண்டிற்கான இடைக்காலநிதிநிலைஅறிக்கைசட்டப்பேரவையில் நாளைதாக்கல் செய்யப்படுகிறது

தமிழகசட்டப்பேரவைக்குதேர்தல் நடைபெறஉள்ளதால் புதியஅரசுபொறுப்பு ஏற்கும் வரையிவானகாலத்தில் ஏற்படக்கூடியஅரசின் செலவினங்களுக்காக இடைக்காலநிதிநிலைஅறிக்கைதாக்கல் செய்யப்படஉள்ளது மேலும் மறைந்ததலைவர்கள் வ உ சிதம்பரனார் டாக்டர் பிகப்பராயன் ஒமந்தூர் ராமசாமிரெட்டியார் ஆகியோரின் திருவுருவப் படங்களைசட்டப்பேரவைவளாகத்தில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிநாளைதிறந்துவைக்கஉள்ளார் தமிழகத்தில் சொந்தவீடு இல்லாதஏழை எளியமக்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் நிலம் வாங்கிகாள்கிரீட் வீடுகள் கட்டிதரப்படும் எனமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் செல்லியம்பாளையத்தில் அதிமுகஆலோசனைகூட்டத்தில் பேசியஅவர் பெண்களின் முன்னேற்றத்திற்காகமாநிலஅரசுஏராளமானதிட்டங்களைநிறைவேற்றிவருவதாககுறிப்பிட்டார் அம்மா இருசக்கரவாகனம் தாலிக்கு தங்கம் மகப்பேறு சஞ்சிவிபெட்டகம் அம்மாமினிகிளினிக் போன்றதிட்டங்கள் செயல்படுத்தப்படுவதைகட்டிக்காட்டியமுதலமைச்சர் கோவிட் காலக் கட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காதவகையில் விலையில்லாஉணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார்

தலைவாசலில் ஆயிரம் கோடி ருபாய் செலவில் அமைக்கப்பட்டுவரும் ஆசியாவிலேயேமிகப்பெரியகால்நடை பூங்காவளாகத்தில் புதிதாகஅமைக்கப்பட்டுள்ளகால்நடைமருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சிமையத்தை இன்றுஅவர் திறந்துவைத்துபேசினார்

இதுதொடர்பானமனுக்களைவிசாரித்ததலைமைநீதிபதி சஞ்ஜீப் பானர்ஜி நீதிபதிசெந்தில்குமார் ராமமூர்த்திஆகியோர் அடங்கியஅமர்வு

இதைஎதிர்த்துமின்சாரவாரியத்தில் ஒப்பந்தஅடிப்படையில் பணியாற்றுவோர் தொடர்ந்தவழக்கின் பேரில் அரசுஅறிவிப்புக்கு இடைக்காலதடைவிதித்துசென்னைஉயர்நீதிமன்றதனிநீதிபதிஉத்தரவிட்டிருந்தார்

பெட்ரோல் டீசல் விலையைகட்டுப்படுத்துவதற்காகமாநிலஅரசுதொடர்ந்து குரல் கொடுத்துவருவதாகசெய்திமற்றும் விளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதுதொடர்பாகமத்தியஅரசிடம் மாநிலஅரசுஏற்கனவேகோரிக்கைவிடுத்துள்ளதாகவும் இதுகுறித்துதொடர்ந்துஅழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் கூறினார்

பாதுகாப்பு துறைக்குதேவையானபொருட்கள் உள்நாட்டிலேயேகொள்முதல் செய்யப்படும் வகையில் உரியநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

தமிழகமீனவர்கள் மீதுதாக்குதல் நடத்தக்கூடாதுஎன இலங்கைஅரசிடம் மத்தியஅரசுகண்டிப்புடன் எடுத்துக்கூறியிருப்பதாகவெளியுறவுத் துறை இணைஅமைச்சர் திருமுரளிதரன் தெரிவித்துள்ளார்

புகச்சோி யூனியன் பிரதேசசட்டப்பேரவையில் இன்றுநடைபெற்றதமதுஅரசுமீதானநம்பிக்கைவாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததைஅடுத்து முதலமைச்சர் திருநாராயணசாமிதமதுபதவியைராஜிநாமாசெய்துள்ளார் இதற்கானகடிதத்தைஅவர் துணைநிலைஆளுநர் டாக்டர் தமிழிசைசௌந்தராஜனைசந்தித்துவழங்கினார்

உதகைஅரசுபாலிடெக்னிக் கல்லூரியில் மானவர்களுக்குதமிழகஅரசின் இரண்டு ஜிபிடேட்டாகார்டுவழங்கும் திட்டத்தைமாவட்டஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யாதொடங்கிவைத்தார்

விளையாட்டுச் செய்திகள் இரண்டாவதுகேலோ இந்தியாபல்கலைக்கழகவிளையாட்டுப் போட்டிகள் பெங்களுருவில் நடைபெறும் என்றுமத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் எஸ் எல் கால்பந்தப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று மோகன் பஹான் அணியைஎதிர்கொள்கிறது